மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டத் தேர்தலுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது வளரும் நாடுகளில் அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உலக வர்த்தக அமைப்பு உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய வாத்தக அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஸா மாநிலத்தின் பூரி மற்றும் குர்தா மாவட்டங்களில் மத்தியக் குழுவினர் இன்று சேதங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் வீடியோகான் நிறுவனத்துக்கு முறைகேடாக வழங்கப்பட்ட கடன் வழக்கில் ஐ சி ஐ சி வங்கியின் முன்னாள் தலைவா் திருமதி சந்தா கோச்சாரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது இந்தியாவில் எல் டி டி ஈ மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

பீகா் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தவா எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகா் மக்களவைத் தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப் பதிவிற்கு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்திரபிரதேசம் பீகார் மற்றும் சண்டிகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அக்கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா மேற்குவங்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேசத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி இமாச்சல பிரதேசத்திலும் பிரச்சாரம் செய்கின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உத்திரபிரதேசத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவது பற்றிய பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது

டலக வாத்தக அமைப்பின் உறப்பு நாடுகளின் வளாச்சியையும் வாத்தகத்தையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அந்த அமைப்பு உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய வாத்தகத்துறை அமைச்சி திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் வளரும் நாடுகளுக்கான உலக வாத்தக அமைப்பின் அமைச்சா்கள் அளவிலாள கூட்டத்தில் பேசிய அவர் இந்த அமைப்பின் உடன்பாடுகளில் கையெழுத்திடும் நாடுகளுக்கான சிறப்பு சலுகைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தினார் வா்த்தகத்தில் நிலவும் சிக்கல்களை தவிா்ப்பதற்கு புதிய எளிமையான வழிமுறைகளை உலக வா்த்தக அமைப்பு எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த குழு மூன்று நாட்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பை மேற்கொள்கிறது மத்திய மின்சக்தி செயலர் திரு அஜய்குமார் பல்லா மற்றும் தொலைத் தொடர்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அன்சூபிரகாஷ் ஆகியோர் ஒடிஸா மாநில முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக்கை நேற்று சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் பூரி மற்றும் புவனேஸ்வரில் மின் விழியோகத்தை சரி செய்வது தொடர்பாக மின்சக்தித்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் இந்த குழுக்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்

அஸ்ஸாம் மாநிலம் ஹைலக்கண்டி மாவட்டத்தில் கலவரம் பாதித்த பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது பராக் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட இணையதள சேவை மீண்டும் செயவ்பாட்டுக்கு வந்தது

அஸ்ஸாம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை படிப்பு தே்வுகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவில்லை சென்ற வெள்ளிக்கிழமை அன்று ஹைலக்கண்டியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வாங்கிய விவகாரத்தில் ஐ சி ஐ சி வங்கியின் முன்னாள் தலைவர் திருமதி சந்தா கோச்சார் மற்றும் அவரது கணவர் திரு தீப்க கோச்சார் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆறு மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர்

சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் முறைகேடுகளை விசாரிக்கும் அலுவலக அதிகாரிகள இவர்கள் இருவரிடமும் நேற்று விசாரணை நடத்தினர் இம்மாதம் ஐந்தாம் தேதியன்று திருமதி சந்தா கோச்சார் ஆஜாகுமாறு உத்தரவிடப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகவில்லை இந்த வழக்கு முறைகேடுகள் சட்டத்தின் கீழ் குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது வீடியோகான் நிறுவனத்தின் வேணுகோபால் துத் மற்றும் பலரது பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன

சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறியதாக பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் குவ்பூர் பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் மீதும் உள்ளூர்வாசிகள் வசிக்கும் பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் நேற்று நள்ளிரவு வரை பதில் தாக்குதலும் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார்

ஜம்மு வில் ரஜோரி மற்றும் அக்நூர் எல்லைப்பகுதிகளில் உள்ள இந்திய நிலைகளை ரானுவத்தின் வடக்குப் பிராந்தி தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் ரன்பீர்சிங் பார்வையிட்டார் இந்த பகுதிகளில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் பாதுகாப்பு செயல்பாடுகள் குறித்தும் ஆயத்த நிலை குறித்தும் அவர் ராணுவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஊடுறுவல்களை முறியடிப்பது

இந்தியாவில் எல் டி டி ஈ இயக்கத்தின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

இலங்கையில் செயல்பட்டு வந்த இந்த இயக்கத்துக்கு இந்தியாவில் ஆதரவாளர்களும் முகமைகளும் உள்ளதாகவும் தமிழர்களுக்கு என்று தனி ஈழத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த அமைப்பு செயல்பட்டதாகவும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு இந்த இயக்கம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அரசின் அறிவிக்கை கூறுகிறது இலங்கையில் தொடர் குண்டு வெடிப்பிற்குப் பின்னர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் கலவரங்கள் அதிகித்துள்ள நிலையில் அந்நாட்டில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று ஐ நா வலியுறுத்தியுள்ளது ஐ நா வுக்கான சிறப்பு ஆலோசகள் விடுத்துள்ள அறிக்கையில் ஆசிய மண்டலத்தில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகக் கூறியுள்ளார் இத்தகைய சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென்று இலங்கை அரசை அவா் வலியுறுத்தியுள்ளார் வடகிழக்கு மாகாணத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது நேற்று நடைபெற்ற கலவரங்களின்போது காவல்துறையினா் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி வன்முறையில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர் நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் பாதுகாப்புப் படையினா் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று அந்நாட்டு பிரதமா் திரு ரணில் விக்ரமசிங்கே அறிவறுத்தியுள்ளார் மக்கள் சுட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மகிந்தா ராஜபக்ஜே யும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த சம்பவங்களை அடுத்து சமூக வலைதளங்கள் மூன்றாவது முறையாக முடக்கப்பட்டுள்ளன வியட்நாமில் ஆப்ரிக்க பன்றி காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த அந்நாட்டு ராணுவமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது